வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

வெங்கடேசன் வரும் புதன்கிழமை புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க இருக்கிறார் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதை தமது அரசு உறுதிப்படுத்தும் என்றும் கடின உழைப்பு மற்றும் வெளிப்படைத் தன்மைக்கு மாற்று இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வாரணாசி தொகுதியில் தம்மை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி கூறும் பயணமாக இன்று வாரணாசி சென்றுள்ள அவர் அங்கு கட்சி தொண்டர்களிடையே பேசுகையில் இவ்வாறு அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தேர்தல் கணக்குகளுக்கு அப்பால் மக்களின் மனம் என்னும் ரசாயனம் இருப்பதையே வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் இதை ஏற்கத்தான் வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் தொண்டர்களும் தொண்டர்களின் உழைப்பும் எந்த அளவிற்கு அற்புதங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகளே சான்று என்றும் இந்த விஷயத்தில் உத்தரப்பிரதேசம் நாட்டிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் நாட்டிற்கு தாம் பிரதமர் என்றாலும் வாரணாசி தொகுதி மக்களுக்கு சேவகன் தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தலில் போட்டியிட்ட எதிராளிகளுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திரமோடி கூறினார் ஆயினும் தேர்தலின்போது பிஜேபி தொண்டர்களுக்கு எதிராக ஒருவித அரசியல் தீண்டாமை நிலவியதும் மேற்கு வங்கம் மற்றும் திரிபுரா மற்றும் கேரளத்தில் பிஜேபி தொண்டர்கள் அவர்களின் கொள்கைகளுக்காக கொல்லப்பட்டதும் வருந்தத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக திரு நரேந்திரமோடி காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்தனர் வாரணாசி தொகுதி மக்கள் வழி நெடுங்கிலும் சாலையின் இரு மருங்கிலும் கூடி நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர்

நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் தொடக்க நாளன்று இரு அவைகளின் கலப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுவார் அன்றைய தினமே மக்களவைக்கு தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படலாம் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது சபாநாயகர் தேர்தலுக்கு முன்பாக புதிய எம்

க்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் சபாநாயகர் தேர்தல் முடிந்த பின்னர் இரு அவைகளிலும் நன்றியறிதல் தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் இந்த விவாதங்களுக்கு பிரதமர் பதில் அளிப்பார்

நரேந்திரமோடி மற்றும் இதர அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் வைப்பார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இடம்பெற்ற விவாதங்கள் குறித்து சில ஊடகங்களில் வெளியாகி உள்ள ஊகங்களும் வதந்திகளும் தேவையற்றவை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரண்தீப் சிங் சுர்ஜேவாலா புதுடெல்லியில் இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் பூட்டிய அறைக்குள் நடந்த விவாதங்களின் புனிதத்துவத்தை ஊடகங்கள் உட்பட அனைவரும் மதிக்க வேண்டும் என கட்சி எதிர்ப்பார்ப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து காத்திருக்க வேண்டுமே தவிர ஊகங்கள் மற்றும் வதந்திகளை நம்பக் கூடாது என்றும் கூறினார்

பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி வாத்ரா வின் கணவர் திரு ராபர்ட் வாத்ரா விற்கு வழங்கப்பட்ட முன் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் திரு வாத்ரா விற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விசாரணைக்கு திரு வத்ரா ஒத்துழைக்காததால் அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்தே விசாரிக்க வேண்டி இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா முன்னதாக நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார்

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தலைமையில் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

புதுவையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் நேரு நினைவுநாளான இன்று புதுவையில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கம் காரணமாக மின்கட்டண உயர்வு பற்றிய கோப்புக்கள் தம்மிடம் வரவில்லை என்றும் தற்போது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப் பட்டுவிட்டதால் அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றுக்கு தாம் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் பிரச்னை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு மின்கட்டண உயர்வை குறைப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார்

நரேந்திரமோடி அழைப்பு விடுத்தால் அவரது பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொள்ளப்போவதாக கூறினார் மத்திய அரசு புதுவையின் வளர்ச்சிக்கு உதவினால் புதுவை அரசு மத்திய அரசுடன் ஒத்துழைப்பாக செயல்படும் என அவர் குறிப்பிட்டார் பிரதமரை தாம் நேரடியாக சந்திக்கும்போது புதுவைக்கான மாநில அந்தஸ்து பிரச்னை வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நேரு நினைவு நாளை ஒட்டி பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேசுகையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் அளித்திருப்பதாக கூறினார் புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு துணைநிலை ஆளுநர் பற்றிய பிரச்னையும் ஒரு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் புதுவையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசும் வேதாந்தா நிறுவனமும் முயன்றால் மாநில அரசு அதை முறியடிக்கும் என்று முதலமைச்சர் மேலும் கூறினார் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு வெங்கடேசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக வரும் புதன்கிழமை பதவியேற்க இருக்கிறார் சட்டமன்ற பொறுப்பு சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து திரு வெங்கடேசனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் புதுவையில் சபாநாயகர் பதவி தற்போது காலியாக இருப்பதும் சபாநாயகராக இருந்த வைத்திலிங்கம் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டே திரு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே திரு வெங்கடேசன் இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யை அவரது அலுவலகத்தில் சந்தித்து ஆசி பெற்றார் திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவா திரு

சிவக்குமார் மற்றும் இதர திமுக நிர்வாகிகள் இந்த சந்திப்பின்போது உடனிருந்தனர் புதுவையில் மின் கட்டண உயர்வைக் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று மின்துறை தலைமை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் தலைமையில் இவர்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தின் பிரதான வாயிலைப் பூட்டி வைத்து தீப்பந்தங்கள் மற்றும் லாந்தர்களை ஏந்திய வண்ணம் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக்கோரி முழக்கமிட்டனர் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மிக்ஸி கிரைண்டர் மற்றும் சலவை இயந்திரங்களை இவர்கள் தரையில் போட்டு உடைத்தனர் மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் இப்போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு வழங்கியுள்ள பரிசே மின்கட்டண உயர்வு என்றார் மின்கட்டண உயர்வு விலக்கிக் கொள்ளப்படும் வரை பிஜேபி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியனும் மின்கட்டண உயர்வை புதுவை அரசு உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என கோரியுள்ளார்

மின்கட்டண உயர்வை உடனடியாக விலக்கிக் கொள்ளாவிட்டால் அரசுக்கு எதிராக மக்கள் நீதி மய்யம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார்